உணவுப்புங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சா் திரு

தமிழகத்தில் இ

தலைவர் திரு

தமிழகத்தில் கோவிட் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா தலங்கள் தொழில் துறைகளை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் சுய உதவிக்குழுக்களுக்கு கடன் உதவி வழங்குவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டார் மாவட்டத்தில் புதிதாக மருத்துவ கல்லூரியும் கொடைக்கானலில் புதிய கலை அறிவியல் கல்லூரியும் அமைய உள்ளதாக கூறினார்

முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய அவர் கோவிட் தொற்றுக்கு தடுப்பு மருந்தே இல்லாத சூழலிலும் தமிழகத்தில் தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி எடுத்துரைத்தார்

மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி

முதலமைச்சர் தனது திண்டுக்கல் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று பிற்பகல் மதுரை செல்கிறார் வடபழஞ்சியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கோவிட் சிகிச்சை மையத்தை அவர் பார்வையிடுகிறார்

பாஸ் முறை இனியும் தொடர்வது தேவையற்றது என்று திமுக தலைவர் திரு

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு தளா்வுகள் மக்களுக்கு பயனளிக்க வேண்டுமென்றால் மக்கள் அண்டை மாவட்டங்களுக்கு செல்வதற்கான இந்த செயற்கை தடை நீக்கப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார் கோவிட் நோய் தடுப்பு குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் வெளி மாவட்டங்களுக்கு சொந்த பொறுப்பில் பயணம் செய்வோரை இ

பாஸ் முறையை தொடா்ந்து நீட்டித்து வருவது மனிதநேயமற்ற செயல் என்று கூறியுள்ள அவர் இது அடுக்கடுக்கான எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை நிலவரம் குறித்தும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

செங்கோட்டையன் தமிழகத்தில் கோவிட் சூழலில் பள்ளிகள் மீண்டும் திறப்பது குறித்து பெற்றோர் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்ட பின்னர் முடிவெடுக்கப்படும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை இ

கடம்பூர் ராஜு இன்று தொடங்கி வைத்ததார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி உடனிருந்தார் ம் ம் ம் ம் ம ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கியின் இருமாத நிதிக்கொள்கையில் வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் தற்போதைய நிலையே தொடரும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு

ஹர்தீப்சிங் பூரி தெரிவித்துள்ளார்

திருப்பூர் திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது